நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பைடனுக்கும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிகக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிதொலைபேசியில் வாழ்த்துத் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் ப்ளும்பெர்க் புதிய பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று மாலை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர்

கூட்டங்கள் விளையாட்டு நிகழ்வுகள் கல்விமுறை போன்றவை இனி பழைய நடைமுறை போல இருக்காது என்று அவர் கூறினார் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவையாக உள்ள நகரங்கள் தொற்று நோயால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவையாக இருந்ததையும் பிரதமர் குட்டிக்காட்டினார் உலகெங்கிலும் உள்ள பல முக்கிய நகரங்கள் மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக அவர் கூறினார் துய்மையான நீர்நிலைகள் மற்றும் காற்று இருக்கும் வகையில் நகரங்களை கட்டமைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் ஊரடங்கு காலத்தில் இந்திய நகரங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கின என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

மத்திய அரசு தொழில்நுட்பத்தைக் கொண்டு இயக்கப்படும் சேவைத் துறையை ஊக்குவிக்கும் வழிமுறைகளை அறிவித்து செயல்படுவதாகவும் இது மக்கள் எங்கு வசித்தாலும் எந்த இடத்திலும் வேலை செய்யும் நடைமுறைக்கு உதவுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

இது ரியல் எஸ்டேட் துறையின் செயல்பாட்டை சிறந்த முறையில் மாற்றி அமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வசதியான வெளிப்படை தன்மையுடையதாக உள்ளது என்று அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் சிறந்த போக்குவரத்துத் தயாரிப்புகளை பெரிய அளவில் மேற்கொள்ள உதவும் என்றும் நீடித்த போக்குவரத்து இலக்குகளை பெரிய அளவில் அடைய இது உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் முன்னதாக நேற்று மாலை பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதுமர் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கும்போது டிஜிட்டல் குகாதார நடைமுறைகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவம் பிரிக்ஸ் நாடுகள் மத்தியில் ஊக்குவிக்குவிக்கப்படும் என்று கூறினார்

இதேபோல் அனைவருக்கும் உதவும் வகையில் இந்தியாவின் தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகச் செயல்பாடுகள் அமையும் என்றும் பிரதமர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சி திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா வேட்பாளர் ஹாரிசுக்கும் தொலைபேசியில் வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திரு ஜோ பைடனுடனான உரையாடலின்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான உத்தி ரீதியான கூட்டு செயல்பாட்டுக்காள உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாகக் குறிப்பிட்டுள்ளார்

மேலும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகக் கூறியுள்ள பிரதமர் கமலா ஹாரிசின் வெற்றி அமெரிக்காவில் உள்ள துடிப்பான இந்திய சமுதாயத்தினருக்கு உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இரு நாட்டு நல்லுறவுக்கு முக்கிய பங்களிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் லக்ஸம்பார்க் பிரதமர் திரு சேவியர் பெட்டலும் பங்கேற்கும் காணொலி வாயிலான உச்சி மாநாடு நாளை நடைபெறவுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இரு நாடுகள் தனியாகப் பங்கேற்கும் முதல் உச்சி மாநாடு இதுவாகும்

பரஸ்பர நல்லுறவு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்தவுள்ளனர் பொருளாதாரம் வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்பு விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியாவும் கஜகஸ்தானும் முடிவு செய்துள்ளன

இந்தியத் தரப்பில் மேற்கு பகுதி நாடுகளுக்கான வெளியுறவுச் செயலாளர் திரு விகாஸ் ஸ்வருப் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்றறர் கஜகஸ்தான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத் துறை துணை அமைச்சர் ஷக்ரத் நூரிஷேவ் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பிரதிநிதிகள் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் மென்பொருள் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து ஆலோசிக்க உள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண் குழந்தைகளின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாள சிறப்பான செயல்பாடுகளுக்காக அகில இந்திய தொழில்நுட்பக் கல்விக்குழுவின் சார்பில் வழங்கப்படும் லீவாவதி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த விருதின் மையக்கருவான பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்படுகிறது என்றார் செல்வமகள் திட்டம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் சிபிஎஸ்இ உடான் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் பெண்களின் உரிமை குறித்து அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த விருதின் நோக்கம் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார்

கல்வி உதவித் தொகை வழங்கப்படுதில் தாமதம் ஏற்படுவதாக சில ஊடகங்களில் வெளியான தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது அதில் எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்புக்குப் பிள்ளர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ்

மாணவர்கள் எந்தவொரு சிக்கலையும் எதிர்கொள்ளாத வகையில் உதவித்தொகை விண்ணப்பங்கள் விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு சும்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் கேட்டுக் மீது கொள்ளப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை கூறியுள்ளது

தெரிவித்துள்ளார்